மத்திய நிதியமைச்சர் திருமதி

தலைமை செயல் அதிகாரிகளுடன் புதுதில்லியில் நாளை முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார்

புனே கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக இந்தியா வெற்றி பெறும் நிலையில் உள்ளது

மஹாராஷ்டிர மாநிலம் ஜல்கோனில் இன்று தனது தோதல் பிரச்சாரத்தை தொடங்கிய பிரதமர் திரு

புதிய இந்தியா மக்களின் வாக்குகள் மூலமே சாத்தியமாகும் என்று அவர் கூறினாா் மும்பை தாராவி சாண்டிவளி உள்ளிட்ட இடங்களில் இன்று காங்கிரஸ் தலைவா திரு ராகுல்காந்தி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் ட்விட்டரில் அவர் வெளியிட்ட செய்தியில் இத்தொகுதி மக்களுடன் காங்கிரஸ் கட்சியினா் இணைந்து செயலாற்றுவதை தாம் எதிா்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளாா்

சண்டிகட்டில் கட்சியின் தேர்தல் அறிக்கையை தேசிய செயலர் திரு

நட்டா இன்று வெளியிட்டார்

சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தங்களது தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி நேற்று முன்தினம் வெளியிட்டிருந்தது

அஇஅதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிச்சாமி நாங்குநேரி தொகுதியில் கட்சி வேட்பாளரை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் விக்கிரவாண்டி தொகுதி கப்பியாம்புலியூர் பனையபுரம் உள்ளிட்ட இடங்களில் இன்று வாக்கு சேகரித்தார்

நிர்மலா சீத்தாராமன் புதுதில்லியில் நாளை முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார் நாட்டின் பொருளாதாரத்தை உங்குவிக்கும் அரசின் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள வங்கி சாரா நிறுவனங்கள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையினருக்கு நிதி உதவி வழங்குதல் குறித்தும் இதில் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் இதனிடையே வங்கிகள் தங்களது அடிப்படை மூலதனத்தை அதிகரிப்பதற்காக சந்தை நிதி ஆதாரங்களை மேம்படுத்துவது தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வு அறிக்கையும் சம்ப்பிக்கப்பட உள்ளது ஒரு மாத காலத்திற்குள் பொதுத்துறை வங்கிகளின் செயல் அதிகாரிகளுடன் நிதியமைச்சா் மேற்கொள்ளும் இரண்டாவது சந்திப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது வால்மீகி ஜெயந்தி மாநிலங்களில் வால்மீகி ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வட பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்திய வரலாற்றுப் பாதையின் விதையாக திகழும் ராமாயண மகா காவியத்தை இயற்றிய மகரிஷி வால்மீகியின் சிந்தனைகள் சமூகநீதியின் தூணாக விளங்குவதாக குறிப்பிட்டுள்ளார்

பேரிடர் சேதங்களை குறைத்து கட்டுமானம் மற்றும் அடிப்படை சேவைகள் பாதிக்கப்படுவதை தடுப்பது இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் இதையொட்டி பேரிடர் நேரிடும் சமயங்களில் ஏற்படும் சேத அளவை குறைப்பது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன

தமிழகத்தில் இயற்கை பேரிடர் சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார்

அண்ணாதுரை தொடங்கி வைத்தார்

சம்பத் இன்று வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அன்புச்செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ராமதாஸ் பிளாஸ்டிக் பொருட்களுக்கான தடை மிக தீவிரமாக செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பாமக நிறுவனர் தலைவர் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடிநீர் பாட்டில்கள் எண்ணெய் மற்றும் பால் உறைகள் உள்ளிட்ட அன்றாட பயன்பாட்டில் உள்ள பிற பிளாஸ்டிக் பொருட்களையும் தடை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பிளாஸ்டிக் பொருட்களால் ஏற்படும் சுகாதார சீர்கேடுகள் உள்ளிட்ட தீமைகளையும் அவர் பட்டியலிட்டார்

ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கொடிவேரி தடுப்பணையில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பாரியூர் கோவிலில் வெள்ளநீர் புகுந்துள்ளது

மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக வேளாண்மை கல்வி சுகாதார திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்தப்படும் என அவர் கூறினார் நாமக்கல் கொண்டிசெட்டிப்பட்டி ஏரியில் ஜல்சக்தி திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மெஹராஜ் காவல் கண்காணிப்பாளர் திரு அருளரசு ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர்

கிரிக்கெட் புனேயில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் நான்காம் நாளான இன்று